மக்கள் நலனில் அக்கறைகொண்டகட்சியாகஅஇஅதிமுகதிகழ்கிறதுஎன்றுஅக்கட்சியின் இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குட்பட்டபல்வேறபகுதிகளில் இன்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார்

இதற்காகதமிழகஅரசுக்குபிரதமர் பாராட்டுதெரிவித்ததாகவும் அவர் கூறினார் பல்வேறுதுறைகளில் தமிழகம் சிறந்துவிளங்கிவிருதுகள் பலபெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் குடிமராமத்திட்டத்தின் மூலம் மழழநீர் வீணாகாமல் சேகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

திமுககடந்தபத்தாண்டுகளாகஆட்சிபொறுப்பில் இல்லாதபோதிலும் தொடர்ந்துமக்களுக்காகபணியாற்றிவருவதாகஅக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்

தமிழகசட்டப்பேரவைத்தேர்தலில் திமுகவெற்றிபெறம் என்றும் அவர் நம்பிக்கைவெளியிட்டார் விலைவாசிஉயர்வைகட்டுப்படுத்தமத்திய மாநிலஅரசுகள் தவறிவிட்டதாகவும் திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார்

மக்கள் நீதிமய்யம் னங்கிரஸ் கூட்டணிக்குவருவதாக இருந்தால் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார் திமுகவுடன் கொள்கைவேறபாடுகள் இருந்தபோதிலும் மதார்பின்மைஎன்றஒத்தக்கருத்தின் அடிப்படையில் கூட்டணிநீடிப்பதாகதிருஅழகிரிகூறினார் தமிழகத்தில் இறுதிவாக்காளர் பட்டியல் இன்றுவெளியிடப்பட்டது

இன்றுசென்னையில் இந்தமருந்துகள் வைக்கப்படவுள்ளசேமிப்பு கிடங்கை பார்வையிட்டபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இவை மண்டலதடுப்பூசிமையங்களுக்குவிளியோகம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தடுப்பூசிபோட்டுக்கொள்வதில் நிலவிவந்ததயக்கம் தற்போதுநீங்கியுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்

இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

இன்றகோபிச்செட்டிபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

இந்தபேச்சுவார்த்தையில் சமூகத்தீர்வு எட்டப்படும் என்றுமத்தியஅரசுநம்பிக்கைதெரிவித்துள்ளது

இதுகுறித்தஅறிக்கைசமர்ப்பிக்கமட்டுமேஅந்த குழு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகஉச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

தனியார் தொலைக்காட்சிக்குஅளித்தபேட்டியில் அவர் இதனைதெரிவித்தார்

தமிழகத்தில் முதலாமாண்டுமருத்துவப்படிப்புகளுக்கானவகுப்புகள் இன்றுதொடங்கின

இதரமாவட்டங்களில் வறண்டவானிலையேநிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அர்ஜெண்டனாஒருகோல் அடித்தமுன்னிலைபெற்றது ஆட்டத்தின் கடைசிநேரத்தில் இந்தியஅணியின் கேப்டன் ராணிராம்பால் ஒருகோல் அடித்ததையடுத்து போட்டிடிராவில் முடிவடைந்தது இருஅணிகளுக்கிடையேநடைபெற்ற இரு போட்டிகளும் டிராவில் முடிவடைந்தன இந்தியாவரும சனிக்கிழமைஅர்ஜெண்டனாபிஅணியைஎதிர்கொள்கிறது